காஷ்மீர் பிரச்னையில் மத்யஸ்தம் குறித்த கேள்விக்கே இடமில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களவையில் உறுதிபட கூறினார்

சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காத மின்சார காரை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

தொடா்ந்து கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமீத்ஷா வையும் திரு எடியூரப்பா சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே பிஜேபி யின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெங்களூருவில் இன்று கூடி திரு எடியூரப்பாவை சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யஉள்ளனர்

இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனைகளை என எதிர்பார்க்கப்படுகிறது திரு எடியூரப்பா நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என தெரிகிறது

ராஜ்நாத்சிங் ஜப்பான் நாட்டில் அண்மையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காஷ்மீர பிரச்னை குறித்து எந்தவித விவாதமும் இடம்பெறவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் காஷ்மீர் பிரச்னையில் மத்தியஸ்தம் குறித்த கேள்விக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார் இதனிடையே இப்பிரச்னையில் பிரதமர் அவைக்கு நேரடியாக வந்து அறிக்கை தாக்கல் செய்யவேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன முன்னதாக காஷ்மீர் பிரச்னையில் மத்தியஸ்தம் செய்ய தம்மிடம் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது நிலக்கரி நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து வர்த்தக பயன்பாட்டிற்காக தனியார் நிறுவனங்கள் நிலக்கரியை எடுத்துக்கொள்ள மத்தியஅரசு அனுமதித்துள்ளதாக நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நிலக்கரி சுரங்கங்களில் உள்ள நிலக்கரி ஏல கொள்கை சென்றஆண்டு பிப்ரவரி மாதம் பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நிலக்கரிக்கு சந்தைவிலை கிடைப்பதை நோக்கமாகக் கொண்டே இந்த கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் இதன்மூலம் சுற்றுச்சூழல் மேலாண்மையோடு நிலக்கரி தோண்டும் பணிகளில் சிறப்பான முறைகள் கையாளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார் மேலும் நிலக்கரி ஏல விற்பனை வெளிப்படையாக நடைபெறுவதன் மூலம் நிலக்கரிக்கான விலை நிர்ணயமும் உள்நாடு மற்றும் சந்தை பயன்பாடும் ஊக்குவிக்கப்படுவதாக எடுத்துரைத்தாா்

உலக அறிவுசார் சொத்து நிறுவனத்துடன் இணைந்து இந்த குறியீட வெளியிடப்படுகிறது

சுற்றுச்சூழலுக்கு பெருமளவு சீர்கேட்டை உண்டாக்கும் மணல் அள்ளும் சம்பவங்கள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுமீது விசாரணை மேற்கொண்ட எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

இத்தினத்தை ஒட்டி மத்திய நிதியமைச்சகம் வெளியட்டுள்ள செய்தியில் நாடுமுழுவதும் உள்ள நிதியமைச்சகத்தின் மண்டல அலுவலகங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதையொட்டி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது

இந்த வாகனத்தில் முதலமைச்சர் பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது

தமிழிசை தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிப்பிற்கு ஒருபோதும் மாநில பிஜேபி ஆதரவு அளிக்காது என இதன் தலைவர் டாக்டர் தமிழிசை சவந்தர்ராஜன் கூறியிருக்கிறார்

தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு ரயில் திட்டங்களை கொண்டு வர மத்தியஅரசிடம் வலியுறுத்தப்படும் என்று கூறிய அவர் சென்னை உள்ளிட்ட பிற பகுதிகளிலிருந்து மணியாச்சி வரும் ரயில்களை தூத்துக்குடி வரை நீட்டிப்பு செய்ய எடுத்துரைக்கப்பட்டதாகவும் கூறினார் மோட்டார் வாகன சட்டத்தை வரவேற்ற அவர் விபத்துக்களை தடுக்கவே இது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில உரிமைகள் இதனால் பாதிக்கப்படாது என்றும் குறிப்பிட்டார் கருப்புபணம் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள பிரதமர் அமைத்த சிறப்பு குழுவினர் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு பட்டியலை வெளியிடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ராமதாஸ் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் அதிகாரிகள் நிலையை தவிர்த்து பணியாளர் பணியிடங்களில் தமிழகத்தை சேர்ந்தவர்களை பணியமர்த்த தமிழகஅரசு மத்தியஅரசை வலியுறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதேபோல் சென்னையில் மாநிலத்தில் உள்ள மத்தியஅரசு அலுவலகங்களில் கடைநிலை பணிகள் அனைத்தையும் உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவும் அரசு முன்வரவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இருப்பினும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அத்ரி சுமித் ரெட்டி இணை தோல்வி அடைந்தது மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல்குற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி